வலுவடைந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

வீரமரணம் அடைந்தவர்களுக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தினர்

மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக கர்நாடக அமைச்சர் அதிகாரிகள் மற்றும் மத்திய நீர்வள குழும அதிகாரிகள் மீது உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குனர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார்

புயல் எச்சரிக்கையை அடுத்து சென்னை எண்ணூர் நாகப்பட்டினம் கடலூர் பாம்பன் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறியதாக கர்நாடக அமைச்சர் உயரதிகாரிகள் மற்றும் நீர்வள குழும அதிகாரிகள் மீது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதாகக் கூறினார் அரசின் மீது குற்றச்சாட்டுக்களை கூறுவது எளிது என்றும் புயல் பாதித்த மாவட்டங்களில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித் தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இவற்றை உடனடியாக சரி செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார் முன்னதாக புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு

ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களும் இன்று அனுப்பி வைக்கப்பட்டன

இத்திட்டத்தின்கீழ் சேலம் நகராட்சியில் ஈரடுக்கு பேருந்து நிலையம் அடுக்குமாடி வணிக வளாகம் நவீன பசுமை பூங்கா போன்றவை அமைக்கப்படும் மாநிலத்தில் பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியிருக்கிறார் திருவண்ணாமலையில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சித் துறையின் ஒருங்கிணைந்த வளாகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கேற்று பேசினார் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த ஆண்டு மாணவர் தேர்ச்சி விகிதத்தில் முன்னேறி இருப்பதாக அவர் கூறினார்

ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த முறைகேடுகளில் தொடர்புடையவர்கள் மீது மட்டுமல்லாமல் அத்துறைக்கான அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை காரணம்காட்டி பள்ளிகளை மூடக்கூடாது என்று பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளிகளை மூடுவதற்குப் பதிவாக கூடுதல் வகுப்பறைகளை அமைத்து ஆசிரியர்களை நியமித்து அடிப்படை வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை நீர்ணயிக்கும் ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளில் அரசியல் தலையீடு இருக்கக் கூடாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியிருக்கிறார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக ஆலோசனை குழுவில் நியமிக்கப்பட்டவர்கள் குறித்து அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத் தேர்தலுக்கு முன்னோட்டமாக நடைபெற்ற ஐந்து மாநில தேர்தல்களின் முடிவுகள் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசுக்கு எதிராக அமைந்து விட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு கூயிருக்கிறார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை தேசிய பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவித்து அங்கு மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார்

குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஐக்கிய முற்போக்குக் கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிர் தியாகம் செய்த பாதுகாப்புப்படையினருக்கு தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் நாடாளுமன்றத்தை பயங்கரவாதிகளிடம் இருந்து பாதுகாக்கும்போது வீரமரணமடைந்தவர்களை நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார் இந்தியாவின் ஜனநாயக மாண்புக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இந்த கசப்பான தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் பொது எதிரியான பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைவரும் அணி திரள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற தாக்குதலில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

எதிர்க்கட்சிகள் வெவ்வேறு பிரச்சளைகளை எழுப்பி நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதையடுத்து இரண்டாவது நாளாக இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டன காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ரஃபேல் போர் விமானம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக் குழு விசாரணை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மக்களவையில் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் வரை ஒத்தி வைக்கப்பட்டது இரண்டு முறை ஒத்தி வைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் தொடங்கிய மக்களவையில் இதே விவகாரத்தை வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகளும் தேசிய மாநாட்டு முன்னணி உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபட்டனர் காவிரியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்று தெலுங்குதேசம் கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று சிவசேனா உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர் இதனையடுத்து நேரமில்லா நேரத்தில் மக்களவைத் தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் அவையை ஒத்தி வைத்தார்

முன்னதாக இன்று காலை கர்நாடக மக்களவை இடைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு பி ஒய் ராகவேந்திரா உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டது இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்தது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது அதிபரின் முடிவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இந்த தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது ஏழு உறுப்பினர்கள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு நாடாளுமன்றத்தின் முழு கால அளவாள நான்கரை ஆண்டுகள் நிறைவேறாத நிவையில் நாடாளுமன்றத்தை கலைப்பது சாத்தியமற்றது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தாக அந்நாட்டு பத்திரிகை கூறியுள்ளது

முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபச்சேவை பிரதமராக நியமித்தார்

புதிதாக நியமிக்கப்பட்ட திரு ராஜபக்சே வின் அரசிற்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ப்பட்டது

தருமபுரி மாவட்டம் அரூர் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் நடப்பாண்டு அரவை பணிகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் இன்று தொடங்கி வைத்தார்